வேளாண்ம கல்வி க்காதாரம் கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது

தெரிவிக்கப்பட்டுள்ளது விருப்ப தனிநபர் வருமான வரிக் குறைப்பு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆதிச்சநல்லூர் உட்பட ஐந்து இடங்களில் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கான அனைத்து அம்சங்களும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் வேளாண்மை ககாதாரம் கல்வி கட்டமைப்பு பொருளாதார சீர்திருத்தம் உள்ளிட்டட பல்வேறு அம்சங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் வரும் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார்

விவசாயிகளின் வருவாயை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இரண்டு மடங்காக அதிகிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

வேளாண் பணிகளில் சூரிய ஒளி மிள் சக்தியை பயன்படுத்த ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தரிசு நிலங்களில் சூரிய சக்தி உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதற்கு ஊக்கம் அளிக்கப்படும் கிராமப்புறங்களில் வேளாண் சேமிப்புக் கிடங்குகளை ஏற்படுத்துவதற்கு சுய உதவி குழுக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் விதைகள் விநியோகம் நடைபெற ஊக்கம் அளிக்கப்படும் என்று கூறிய அமைச்சா் இதன் மூவம் அவா்கள் தாளியலஷ்மியாக உருவெடுப்பா்கள் என்றும் குறிப்பிட்டா் வேளாண் விளைபொருட்களை வெளிநாடுகளுக்கு விமானம் மூலம் கொன்டு செல்வதற்காக வேளாண் உதான் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவா் கூறினாா் வேளாண் விளைபொருட்களை கொண்டு செல்வதற்கென சிறப்பு ரயில் தனியார் பங்களிப்புடன் இயக்கப்படும்

பால் பதப்படுத்தும் திறன் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்படும் தனிநபர் வருமான வரி விகிதங்கள் எளிமைப்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அவர் அறிவித்தார் எளிமைப்படுத்தப்பட்ட வரி விதிப்பின்படி ஆண்டு வருமானம் ஐந்து வட்சம் ரூபாயாக இருப்பவர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது

வீட்டுவசதிபடி எல் டி சி மற்றும் வருமான வரி விலக்கு சலுகைகளை கைவிடுபவர்களுக்கு மட்டுமே புதிய எளிமைப்படுத்தப்பட்ட வரி விதிப்பு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

குறைந்த மதிப்பிவான வீட்டு வசதி திட்டங்களுக்காக வரிச் சலுகைகள் மேலும் ஒராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவைவரி விதிப்பின் செயலாக்கம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் கூறினார்

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் கீழ் கட்டணங்கள் குறைக்கப்பட்டதை அடுத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான்கு சதவீதம் சேமிப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய கல்விக்கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா கோராமன் குறிப்பிட்டா் தேசிய காவலர் மற்றும் தடய அறிவியல் பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்படும்

கல்வித்துறையில் நேரடி அந்நிய முதலீடுகளைப் பெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்

தேசிய பணியாளர் தேர்வாணையம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு நான் கௌட்டடு பணி இடங்கள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் இதற்கான தேர்வுகள் ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார்

திறன் மேம்பாட்டு திட்டத்திற்காக மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்

உள்நாட்டில் மொபைல்போன் உற்பத்தி செய்வதற்கு ஊக்கம் அளிப்பகற்கான கிட்டம் அறிவிக்கப்படும் நவீன நகரங்கள் திட்டத்தின் கீழ் ஐந்து நகரங்கள் உருவாக்கப்படும் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் அறிவிக்கப்படும்

ஆறு லட்சம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கப்படும்

மத்திய அரசின் மலிவுவிலை மருந்தகங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும்

தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் உட்பட நாடு முழுவதும் தொல்லியல் துறை அகழாய்வுப் பணிகளை மேற்கொண்டு வரும் ஐந்து இடங்களில் அருங்காட்சியகங்கள் ஏற்படுத்தப்படும் புராதன சின்னங்களை பாதுகாப்பதற்கென எமயம் ஒன்று ஏற்படுத்தப்படும் ராஞ்சியில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும்

ஆதார் எண் அடிப்படையில் பேன் கார்டு உடனடியாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ரயில் வழித்தடங்களில் சூரிய சக்தி மின் உற்பத்தி வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் சுற்றுலாத் தலங்களை இணைக்கும் வகையில் தேஜஸ் ரயில் இயக்கப்படும் சென்னை பெங்களூர் இடையே அதிவிரைவு சாலை ஏற்படுத்தப்படும்

கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த அறிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தனியார் பங்களிப்புடன் பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வருவாய் மற்றும் வாங்கும் திறன் அதிகரிக்க இந்த பட்ஜெட் உதவிடும் என்றும் அவர் கூறினார் உலக அளவில் ஐந்தாவது விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் வெளிப்படையான ஊழலற்ற நிா்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அமைச்சள் தெரிவித்தார்

இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு ரூபாயில் எப்படி அமைந்துள்ளது என்பது குறித்து நிதி அமைச்சர் அளித்த விளக்கம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஸகாட் எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டார்

சிறந்த நிா்வாகத்தை அளிக்க வேண்டுமென்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டிற்கு மேலும் வலு சோப்பதற்கான அம்சங்களையும் இந்த பட்ஜெட் கொண்டுள்ளதாக பிரதம் புகழாரம் சூட்டினார் மக்கள் நலனுக்கான இந்த பட்ஜெட்டை தயாரித்த திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் இதர துறை சா்ந்த அமைச்சா்களுக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் மத்திய பட்ஜெட்டை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளின் தலைவா்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் விவசாயிகள் ஏழை மக்கள் நடுத்தர வருவாய் பிரிவினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன் பெறும் வகையில் இந்த பட்ஜெட் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இளைஞா்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான எந்த ஒரு திட்டமும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி குறை கூறியுள்ளார் மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யச்சூரி கூறியுள்ளார் புதிய வரிகள் விதிக்காமல் பல்வேறு தரப்பினரும் பயனளிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் திறம்பட தயாரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மக்களின் எதிர்பார்புகளை இந்த பட்ஜெட் நிறைவேற்றவில்லை என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ குறை கூறியுள்ளார்

பொருளாதார நிபுணர் திருமதி கௌரி ராமச்சந்திரன் சென்னை ஐ ஐ டி பேராசிரியர் ஷேஸாத்ரி பட்டய கணக்காயர் திரு முரளி எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த திருமதி ஜெயஸ்ரீ ஆகியோர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியை ஊடகவியலாளர் திருமதி சித்ரா பாலசுப்ரமணியன் தொகுத்து வழங்குகிறார்